புதிய இந்தியாவை காண்பதற்கு உலக நாடுகள் ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதம் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் உலகின் மிகப்பழமையான மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழியை போற்றி பாதுக்க வேண்டுமென்று பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்திய விமானப்படையின் தலைவராக ஏா்ஷிப் மா்ஷல் ரகேஷ்குமார் சிங் பதௌரியா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நாங்குநேரி மற்றும் விக்ரவாண்டி தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவுபெற்றது

இனி விரிவான செய்திகள் புதிய இந்தியாவை காண்பதற்கு உலக நாடுகள் ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் சென்னையில் இன்று இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பிரதமர் உரையாற்றினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் உலகமெங்கிலும் வசிக்கும் இந்தியர்கள் பல்வேறு துறைகளில் குறிப்பாக அறிவியல் தொழில்நுட்பத் துறையில் சாதனை படைத்து வருவதாகக் குறிப்பிட்டாா் அண்மையில் தாம் அமெரிக்காவிற்கு மேற்கொண்ட பயணம் இந்தியாவின் நிலையை உலகிற்கு உணர்த்தியிருப்பதாகக் கூறினார் இந்திய பொருளாதாரம் ஐந்து ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு உயரும் என்ற நம்பிக்கையுடன் நாட்டில் உள்ள இளைஞர்கள் தங்களது இலக்குகளை நிர்ணயித்து அதளை அடைவதற்கு புத்தி கூர்ஸ்யுடன் அறிவியலில் புதுமைகளைப் படைத்து வருவதாக அவர் தெரிவித்தார் ஆண்டுதோறும் தங்கள் கல்லூரி படிப்பை முடித்து வெளியேறும் இளைஞர்கள் தங்கள் எதிர்காலம் குறித்த பிரகாசமான கனவுகளுடன் திறமையுடன் பணியாற்றுவதற்கான முயற்சி மேற்கொண்டு வருவதாக பிரதம் குறிப்பிட்டா் ஐ ஏ எஸ் போன்ற குடிமைப்பணி சேவைகளில் ஐ டி மாணவர்கள் சிறந்த தலைமைத்துவ பண்புகளை வெளிப்படுத்தி வருவதாக அவர் கூறினார் உடல்நலத்தில் அக்கறை கொண்டுள்ள இளைய தலைமுறையினா் தங்களது ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் வகையில் அதற்கான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமென்று பிரதமர் வலியுறுத்தினார் உலகின் மிகப்பழமையான மொழிகளில் ஒன்றாக திகழும் தமிழ்மொழியை போற்றி பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று பிரதமர் கேட்டுக் கொண்டார் ஆறாம் வகுப்பிலிருந்தே செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பம் குறித்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பிரதம் குறிப்பிட்டார் புதிய சிந்தனையுடன் நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் புதுமைகளை படைப்பதற்கு இளைஞா்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதனை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார் ஐ ஐ டி வளாகத்தில் நடைபெற்ற இந்தியா சிங்கப்பூர் ஹக்கத்தான் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமா் புதிய தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகக் கூறினார் புதிய தொழில் நிறுவனங்களை தொடங்குவதில் உலக அளவில் இந்தியா மூன்றாவது இடத்தில் உள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியின்போது போட்டியில் வெற்றிபெற்ற மாணவ மாணவிகளுக்கும் குழுவினருக்கும் பிரதமர் பரிசுகளை வழங்கினார் ஐ ஐ டி யில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களையும் பாராட்டு சான்றிதழ்களையும் திரு நரேந்திரமோடி வழங்கினார் இந்திய விமானப்படையின் தலைவராக ஏர்சீஃப் மார்ஷல் ராகேஷ்குமார் சிங் பதௌரியா இன்று பொறுப்பேற்று கொண்டார் இதுவரை இப்பதவியை வகித்து வந்த ஏர் சீஃப் மார்ஷல் பீரேந்திர சிங் தனோவாவின் பதவிக்காலம் இன்று நிறைவு பெற்றதையடுத்து புதிய தலைவராக திரு பதௌரியா பொறுப்பேற்று கொண்டார்

ஐ என் எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் திரு ப சிதம்பரத்தின் ஜாமீன் மனுவை தில்லி உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது

உலக ரத்ததான தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி செய்தி வெளியிட்டுள்ளார் விலைதிப்பற்ற மனித உயிரை காப்பாற்றும் புனிதமான செயலை செய்வதற்கு அனைவரும் முன்வர வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார் இந்நாளையொட்டி மாவட்டந்தோறும் விழிப்புணா்வை ஏற்படுத்தும் வகையில் சிறப்புப் போட்டிகள் நடத்தப்படுவதாகவும் இதில் வெற்றி பெறுபவா்களுக்கு பரிககளும் பாராட்டுச் சான்றிதழ்களும் வழங்கப்படும் என்று அவர் அந்த செய்தியில் கூறியுள்ளார் தாளமாக கிடைக்கும் ரத்தத்தை சிறந்த முறையில் பாதுகாப்பதற்கு தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் முதலமைச்சா் அதில் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் சுட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நாங்குநேரி மற்றும் விக்ரவாண்டி தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்வது இன்று நிறைவடைந்தது நாங்குநேரி தொகுதியில் அஇஅதிமுக வேட்வாளர் திரு நாராயணனும் காங்கிரஸ் வேட்பாளர் திரு ரூபி மனோகரனும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனா்

விக்ரவாண்டி தொகுதியில் அஇஅதிமுக சா்பில் திரு முத்தமிழ் செல்வனும் திமுக சா்பில் திரு நா புகழேந்தியும் இன்று மனு தாக்கல் செய்தனா் வேட்புமனுக்கள் நாளை பரிசீலனைக்கு எடுத்துக்கெள்ளப்படுகின்றன மனுக்களை திரும்பப்பெற வரும் வியாழக்கிழமை கடைசி நாளாகும்

கரூரில் வடிவமைக்கப்பட்டு வரும் பேட்டரியால் இயங்கும் மின்சார பேருந்துகளை மாநில போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னா் செய்தியாள்களிடம் பேசிய அவா் முதல்கட்டமாக சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு மின் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகக் கூறினார்

குறைந்ததூர பயண பேருந்துகளிலும் குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்படும் என்று அமைச்ச் குறிப்பிட்டா் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ரூபாய் என்ற அளவில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் கூறினார் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு தோட்டக்கலைப் பயிர்களுக்காள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில தோட்டக்கலைத்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது இது தொடர்பான ஆய்வுக்கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது மழைக்காலங்களில் தாவரங்களில் ஏற்படும் பூச்சி மற்றும் நோய்த் தாக்குதிலிருந்து பாதுகாப்பதற்கு இரவு நேரங்களில் ஹெக்டேருக்கு ஒரு விளக்குப்பொறி வைக்குமாறு ஆலோசனை கூறப்பட்டது காய்கறிகள் வாழை மா பலா முந்திரி போன்ற பயிர்களை அழிவிலிருந்து பாதுகாப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் மக்களிடையே விழிப்புணா்வை ஏற்படுத்தும் அறிவுரைகள் வெளியிடப்பட்டுள்ளன பசுமைக்குடில் அமைக்கவும் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் இந்த ஆய்வுக்கூடத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தமிழகத்தில் டெங்குவை கட்டுப்படுத்துவதற்கு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை அளிக்குமாறு சென்னை உயா்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது

ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது மனழயினால் ஏற்படும் சேதம் குறித்து உடனுக்குடன் தகவல்களை தெரிவிக்க கட்டுப்பாட்டு மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்டஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள நட்சத்திர ஏரி நிரம்பியுள்ளதை அடுத்து அணையிலிருந்து உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் கரையோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரா் ஆலயத்தில் நடைபெறும் திருக்கா்த்திகை தீபத்திருவிழாவின் பூர்வாங்கப் பணிகளை தொடங்குவதற்கான பந்தக்கால் நடும் விழா இன்று நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே பட்டாசு ஏற்றி வந்த வேளிலிருந்து பட்டாசுகள் வெடித்து விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் உயிாழந்தனர் பத்து பேர் காயமடைந்தனர் கிருஷ்ணகிரி ஒசூர் தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்தும் லாரியும் மோதி ஏற்பட்ட விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நெகிழி இல்லா இந்தியா சைக்கிள் பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு சண்முக சுந்தரம் இன்று தொடங்கி வைத்தார் திருவள்ளூர் நகராட்சிப் பகுதியில் டெங்கு ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நிலவேம்பு குடிநீரை வழங்கினார் விளையாட்டுச் செய்திகள் நாமக்கல் மாவட்டம் சங்ககிரியில் நடைபெற்ற பள்ளிகளுக்கு இடையேயான மாநில அளவிலான ஆண்களுக்கான ஹாக்கிப் போட்டியில் திண்டுக்கல் செயின்ட் மேரீஸ் பள்ளி முதலிடத்தை பெற்றது சி பி எஸ் சி பள்ளிகளுக்கு இடையேயான தென்மண்டல அளவிலான ஹாக்கிப் போட்டி மேட்டுப்பாளையத்தில் இன்று தொடங்கியது